முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

வாக்கெடுப்பு நாளை நடைபெறும் என்று கூறி பேரவைத் துணைத் தலைவர் அவையை ஒத்திவைத்தார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் கூடுதலாக தென்காசி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைக்கா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மாநில அரசின் அறிவிப்பை வரவேற்றுள்ளார் தமிழக அரசின் நகர அபிவிருத்திக் கழகத்தின் மூலம் மறைந்த முன்னாள் அமைச்சர் கக்களின் குடும்பத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆர் நல்லக்கண்ணுவுக்கும் அவர்கள் விரும்பிய இடத்தில் வாடகையின்றி வீடு ஒதுக்கி தரப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார்

மாநிலத்தில் நடைபெறும் ரயில்வேத் துறைக்கான திட்டங்களுக்கு மாநகராட்சி பொதுப்பணித் துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒருங்கிணைந்த குழுவை ஏற்படுத்தி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுதொடர்பாக சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் ரயில்வேத் துறைக்கான பணிகளை மேற்கொள்ளும் போது மாநில அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஒத்துழைப்பு தேவைப்படுவதால் அதனை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ரயில்வே மேம்பாலங்களை அமைப்பதற்கு ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் பணிகள் தாமதம் ஆவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்புத் திட்டத்தை தொடர்வதற்கு விருப்பம் இல்லை என்று மத்திய அரசு கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்தத் தலைவர் திரு ஆர் நல்லக்கண்ணு கூறியுள்ளார் இகதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக் அவர் குறிப்பில் வேலை வாய்ப்பற்றவர்களின் வாழ்வாதாரமாக உள்ள இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு அனுமதிக்க மடியாது என்று கூறியுள்ளார்

கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குமாரசாமி கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை நடைபெறம் என்று கூறி பேரவைத் துணைத் தலைவர் திரு கிருஷ்ணா ரெட்டி அவையை ஒத்திவைத்தார் இன்று காலை பேரவைக் கூடியதும் முதலமைச்சர் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு எடியூரப்பா நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒரேநாளில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே விவாதங்கள் தொடர்ந்த நிலையில் அம்மாநில ஆளுநர் நம்பிக்கை வாக்கெடுப்பை இன்று நடத்தமாறு வலியுறுத்தினார் இந்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளான ஏழு பேரின் விடுதலை தொடர்பாக தமிழக அமைச்சரவையின் பரிந்துரை மீது மாநில ஆளுநர் உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயா்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

மனுக்கள் நாளை பரிசீலனை செய்யப்படுகின்றன

மாணவர்களுக்கான பயனீட்டாளர் என் மற்றும் கடவுச் சொல்லை ரகசியமாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

தபால் துறையில் எதிர்காலத்தில் மத்திய அரசு நடத்தம் தேர்வுகளில் தமிழ்மொழியும் இடம்பெறுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அறப்பியுள்ளது

ஆயுள் தண்டனை பெற்ற அவர் சில நாட்களுக்கு முன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார் அவரது விருப்பத்தின் பேரில் தனியார் மருத்துவமனையில் சிகிக்சை பெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வடபழனியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அவரது உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது

விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ரஷ்யா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிரில் வர்மா மற்றும் ரித்து பர்னதாஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஏடியி ஒபன் டென்னிஸ் போட்டியில் நட்சத்திர ஆட்டக்காரர் லியாண்டர் பயஸ் மற்றும் நியூசிலாந்தின் மார்கஸ் டேனியல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது